அவசியத்தைபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

திங்கட்கிழமைமுதல் அரசுமற்றும் தனியார் பேருந்துபோக்குவரத்தைதொடங்கவும் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅனுமதிஅளித்துள்ளார்

தமிழகஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்டதலைவர்கள் மக்களுக்குவாழ்த்து தெரிவித்துள்ளனர்

சிறியஅளவிலானஉடல்நலகுறைபாடுகளுக்குவீட்டுவைத்தியமுறைகளைபின்பற்றுவதுகுறித்தவிழிப்புணர் வையும் ஏற்படுத்தவேண்டும் என்றுபிரதமர் கேட்டுக்கொண்டார்

ஆயுர்வேதம் ஒருமாற்றுசிகிச்சைமுறைஎன்றுகருதாமல் நாட்டின் உடல்நலகொள்கையாககருதவேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆயுர்வேதகல்வியைமேம்படுத்த இன்றுதொடங்கப்பட்டுள்ள இரண்டுதேசியகல்விநிறுவனங்களும் சர்வதேசதரத்திற்குகேற்ப புதியபாடத்திட்டத்தைகொண்டுவரும் என்றுஅவர் கூறினார் ஆயுர்வேதபௌதிகம் உள்ளிட்ட புதியகண்டுபிடிப்புகளை கல்விஅமைச்சகமும் பல்கலைக்கழகமானியக்குழுவும் இணைந்துஉருவாக்கிதரவேண்டும் என்றுபிரதமர் கேட்டுக்கொண்டார் ஆயுர்வேததுறையில் தனியார் நிறுவனங்களும் பங்கேற்றுமருந்துப்பொருட்கள் உற்பத்திசெய்யமுன்வரவேண்டும் என்றுஅவர் கூறினார்

உலகெங்கிலும் ஆயுர்வேதமருந்துப்பொருட்களுக்கானதேவைஅதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார்

மஞ்சள் இஞ்சிஉள்ளிட்டபொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியைஅதிகஅளவில் ஊக்குவிப்பதாகவும் பிரதமர் திருநரேந்திரமோடிகுறிப்பிட்டார்

தமிழகத்தில் நிலையானவழிகாட்டுநெறிமுறைகளைபின்பற்றி வரும் திங்கட்கிழமைமுதல் கோவில்களில் குடமுழக்குவிழாநடத்தஅனுமதிக்கப் படுவதாகமாநிலஅரசுதெரிவித்துள்ளது இதுதொடர்பாகதமிழகஅரசு இன்றுவெளியிடப் பட்டுள்ளஅறிக்கையில் நூறு நபர்களுக்குமிகாமல் கலந்துகொள்ளும் வகையில் குடமுழக்குவிழாக்களைநடத்தஅனுமதிக்கப் படுவதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

தனிநபர் இடைவெளியைகடைபிடித்து இந்தவிழாக்களைநடத்தஅனுமதிக்கப் படுவதாகமாநிலஅரசுகூறியுள்ளது தமிழகத்திலிருந்துகர்நாடகத்திற்குவரும் அரசுமற்றும் தனியார் பேருந்துபோக்குவரத்தைதொடங்கவும் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅனுமதிஅளித்துள்ளார்

முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளவாழ்த்துசெய்தியில் அனைவரின் வாழ்விலும் துன்பம் நீங்கி இன்பம் பெருகட்டும் என்றும் மக்கள் நலழம் வளழும் பெற்று இன்புற்றுவாழவாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

புதுதில்லியில் நடைபெற்றநிகழ்ச்சியில் மத்தியதொழிலாளர் நலத்துறைஅமைச்சர் திருசந்தோஷ் குமார் கங்குவாரிடமிருந்து இதற்கானவிருதினைசென்னைமண்டலத்தின் துணைமுதன்மைதொழிலாளர் ஆணையர் திருமுத்துமாணிக்கம் பெற்றுக்கொண்டார்

போக்குவரத்தத்துறைசெயலராகதிருசத்தியமூர்த்திநியமிக்கப்பட்டுள்ளார் செயலகத்தின் ஆணையர் மற்றும் முதன்மைச்செயலாளராகதிருகுமார் ஜெயந்த் கருவூல நியமிக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டுவேலைவாய்ப்பு நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அரசின் முதன்மைச்செயலாளராகதிருதர்மேந்திரபிரதான் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார் திருவண்ணாமலைஅருள்மிகுஅருணாச்சலேஸ்வரர் இவ்வாண்டுநடைபெறும் ஆலயத்தில் கார்த்திகைதீபதிருவிழாவில் பரணிதீபம் மகாதீபம் காண ஆலயத்திற்குள் பக்தர்களுக்குஅனுமதியில்லைஎன்றுமாவட்டஆட்சியர் திருகந்தசாமிதெரிவித்துள்ளார்